ஆந்திர மாநிலம் திருப்பதி வந்தடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் திரு நரசிம்மன் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர் இதனைத்தொடர்ந்து பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் அங்கிருந்து திருப்பதி திருமலை செல்லும் அவர் வெங்கடாஜவபதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக கொழும்பில் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் உரையாற்றினார் மக்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மத்திய அரசு பூர்த்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார் முக்கிய பிரச்சினைகளில் இந்திய வம்சாவளியினர் அனைவரும் மத்திய அரசின் நிலைப்பாட்டையே கொண்டிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் உலக அளவில் இந்தியாவின் நிலை தற்போது வலுவடைந்திருப்பதாகவும் இதற்கு இந்திய வம்சாவளியினரே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த ஐந்தாண்டுகளில் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றியதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் திரு மகிந்த ராஜபக்சே தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் திரு சம்மந்தன் ஆகியோருடனும் பிரதமர் பேச்சு நடத்தினார் தொடர் குண்டுவெடிப்பில் தாக்குதலுக்கு உள்ளான கிறிஸ்தவ தேவாலயத்தையும் பிரதமர் பார்வையிட்டார் இலங்கை தலைவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேர்தல் முடிவுகள் குறித்தோ நிர்வாக முறைகள் குறித்தோ கட்சித் தொண்டர்கள் பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று அஇஅதிமுக கேட்டுக்கொண்டுள்ளது இதுதொடர்பாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒபன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த சில தினங்களாக ஊடகங்கள் வாயிலாக கட்சியினர் தெரிவித்துவரும் கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது அல்ல என்றும் அவர்கள் அதில் குறிப்பிட்டுள்ளனர் கட்சியின் செயற்குழு பொதுக்குழு மற்றும் ஆலோசனைக்கூட்டத்தில் கருத்துக்களை தெரிவிக்க பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறத்தியுள்ளனர் இரட்டை தலைமை தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் சில கருத்துக்களை தெரிவித்தையடுத்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது

அஇஅதிமுக வில் உட்கட்சி பூசல் எதுவும் இல்லையென்று சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார்

தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடருக்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை வலியுறத்தியுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் குடிநீர் பிரச்சினை மேட்டூர் அணை உரிய காலத்தில் திறக்க இயலாத நிலை கர்நாடகா தண்ணீர் வழங்காதது உள்ளிட்ட அதி முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் பிரச்சினைகளை விவாதிப்பதற்கு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் உடனடியாக கூட்டப்பட வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு நீடிக்க வேண்டும் என்பதே மக்கள் விருப்பமாக உள்ளது என்று பிஜேபி மாநிலத்தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் முடிவுகள் இதனையே வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் காவிரி டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கான தொகுப்புத் திட்டத்தை நடப்பாண்டிலும் செயல்படுத்த வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் காவிரியில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடகாவிலிருந்து பெறுவதற்கு உரிய நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து பெறுவதில் மாநில அரசு ஒதுபோதும் பின்வாங்காது என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அதை பரிவோடு பரிசீலித்த பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாவதாக பதவியேற்று முதல் கையெழுத்தே அளைத்து விவசாயிகளுக்கும் ஆறாயிரம் ருபாய் என்ற திட்டத்தில் கையெழுத்து போட்டு இருக்கிறார் என்றால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறோம் ஆக நாங்கள் எப்பொழுதமே மக்களோடு இருக்கிறவர்கள் மக்கள் சேவை செய்கின்றவர்கள் இந்த சேவைகளிலிருந்து ஒரு நிமிடம் கூட ஒரு அடி கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம் தமிழகத்தில் குடிநீர் பிரச்சிளைக்கு தீர்வுகாண தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப்பணிகளை இன்று தொடங்கிவைத்து அவர் பேசினார்

இதனை களைவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் மக்களின் எதிர்பார்பை பூர்த்திசெய்யும் வகையில் அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார் தமிழகத்தில் சீரான குடிநீர் விநியோகம் செய்வதை உறுதி செய்வதற்காக மாநில அரசு போதிய நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இன்று ராமேஸ்வரத்தில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைப்பணிகளை தொடங்கிவைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பயன்பாட்டிற்காக விரைவில் இந்த மக்கள் வளர்ச்சித்திட்டப்பணிகள் திறக்கப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார் அனைத்துத் தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நடப்பாண்டில் இரண்டு வட்சம் பேர் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வோர் எண்ணிக்கை அதிகரிக்கவுள்ளதாக தெரிவித்தார்

பெரம்பலூரில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வெள்ளாடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பேர்நாயக்கன்பட்டியில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் இரண்டு பேர் காயமடைந்தனர்

தேசிய நெல் திருவிழாவின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இன்று உணவு திருவிழா நடைபெற்றது தென்மேற்கு பருவமழை தொடங்கியதையடுத்து குற்றாலம் மற்றும் தென்காசி பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது

சர்வதேச ஹாக்கித்தொடர் இறுதிப்போட்டியில் இந்தியா நாளை உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது